கமல்நாத் பதவியேற்கவுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

இன்று மும்பையில் நடைபெறுகிறது

இலங்கையில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் சிறிசேனா பிறப்பித்த உத்தரவு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

மத்திய பிரதேச முதலனமச்சராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கமல்நாத் பதவியேற்கவுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளர் திரு ஏ கே ஆண்டனி போபாலில் நேற்றிரவு இவரது பெயரை அறிவித்தார் எனினும் ராஜஸ்தான் சத்திஷ்கர் முதலமைச்சர்கள் யார் என்பதை காங்கிரஸ் கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் இல்லத்தில் நேற்று இதுதொடர்பாக கூட்டங்கள் நடைபெற்றன ராஜஸ்தானில் முதலமைச்சர் பதவிக்கு வரவிரும்பும் திரு அசோக் கெலாட் திரு சச்சின் பைவட் ஆகியோருடன் தனித்தனியாக திரு ராகுல்காந்தி பேச்சு நடத்தியுள்ளார் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குவதற்கு எடுக்கப்படும் நடைமுறைகளில் கவனம் செலுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்கான உயா்நிலை கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய பிரதமர் இந்த நடவடிக்கைகள் தொழில் தொடங்குவதை எளிமையாக்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதற்கு மட்டுமன்றி சிறு வர்த்தகம் மற்றும் சாதாரண மனிதனின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் உதவும் என்றும் கூறினார் வளர்ந்துவரும் துடிப்பான பொருளாதாரமான இந்தியாவுக்கு இது மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் இந்த வகையிலான முன்னேற்றம் குறித்து உலக நாடுகள் ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார் இந்த திட்டம் தொடர்பான பல்வேறு அம்சங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமரிடம் இந்த கூட்டத்தின்போது எடுத்துரைக்கப்பட்டது தொழில் தொடங்குவதை எளிமையாக்கும் உலக வங்கி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் நிலை உயர்ந்திருப்பது இந்த கூட்டத்தின்போது கவனத்தில் கொள்ளப்பட்டது விவசாயிகள் பண்ணைக் கழிவுகளை எரிக்கும் நடைமுறையை தடுப்பதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயிர் கழிவுகளை நிர்வகிப்பதற்காக விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறினார்

பயிர் கழிவுகளை நிர்வகிப்பதற்கு கம்போஸ்ட் தயாரித்தல் கால்நடை உணவு உற்பத்தி போன்ற பல மாற்று முறைகள் இருப்பதாகவும் இவற்றின் மூவம் விவசாயிகள் கூடுதல் வருமானம் ஈட்டமுடியும் என்றும் அமைச்சர் கூறினார் நாடாளுமன்றம் சிறப்பாக செயல்படுவதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதி செய்யவேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

சில உறுப்பினர்கள் தங்கள் மோசமான நடத்தை காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது பற்றி அவர் கவலைத் தெரிவித்தார் மக்கள் இத்தகைய நடத்தையை ஏற்கவில்லை என்றும் அவர் கூறினார் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல குணம் நல்ல நடத்தை சிறந்த திறன் மற்றும் அறிவாற்றல் கொண்டவர்களை தேர்ந்தெடுக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

மும்பையில் நேற்று முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது

தேர்தலின்போது தமது வேட்பு மனுவில் தமக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்து தகவல் தெரிவிக்கவில்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் திரு தேவேந்திர பட்னாவிசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவன தலைவராக திரு பிரிஜேந்திரபால் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இதற்கான பரிந்துரையை செய்துள்ளது தற்போது திரைப்பட தொலைக்காட்சி நிறுவன ஆட்சிக் குழுவின் துணைத்தலைவராக அவர் பணியாற்றி வருகிறார் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து திரு அனுப்பம்கெர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த இவர்இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அசாமின் பிரம்மபுத்திரா ஆற்றுப் பகுதியில் வெள்ளப் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஆறு கோடி டாவர் கடன் ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் ஆசிய மேம்பாட்டு வங்கிக்கும் இடையே புதுதில்லியில் கையெழுத்தானது

இதன்படி ஆற்றங்கரை பாதுனப்பு பணிகள் வெள்ளத்தடுப்பு கரைகள் கட்டுதல் சமுதாய அடிப்படை வெள்ள அபாய மேலாண்மை செயல்கள் ஆகியவற்றுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் ரின்வ் வங்கியின் வாரியக் கூட்டம் அதன் புதிய கவர்னர் திரு சக்தி காந்த தாஸ் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் ரிசா்வ் வங்கியின் முடிவுகள் மேற்கொள்ளும் நடைமுறையில் மத்திய வாரியத்தின் பங்கு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது வாரியத்தின் சென்ற கூட்டத்தின்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அமலாக்கத்தின் முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்படும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ரின்வ் வங்கி கவர்னராக பதவியேற்ற திரு தாஸ் வங்கியின் சுயாட்சி அதிகாரம் நம்பகத்தன்ம ஆகியன நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் மியான்மரில் மனித ஆற்றல் மேம்பாடு மற்றும் இந்திய எல்லைக்கு அருகேயான போக்குவரத்து திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்பாடு ஆகியவற்றுக்கு ஆதரவு அளிக்க இந்தியா மீண்டும் உறுதி அளித்துள்ளது மியான்மரில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இந்த உறுதிமொழியை அளித்தாா் குடியரசு தலைவரின் அரசுமுறை பயணம் நேற்று முடிவனடந்த நிலையில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையிலும் இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டது இந்தியாவின் உதவிக்கும் மியான்மரின் சமுக பொருளாதார மேம்பாட்டுக்கு அளித்துவரும் ஆனவுக்கும் மியான்மர் தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது தமது பயணத்தின்போது குடியரகத்தலைவர் மியான்மர் அதிபர் யு வின் மின்ட் மற்றும் மியான்மர் கவுன்சிலர் திருமதி ஆங் சான் சூ கீ ஆகியோருடன் விரிவான பேச்சுக்களை நடத்தினார்

இதில் பாதி அளவு கடன்களை அமெரிக்கா சீனா ஜப்பான் நாடுகள் பெற்றுள்ளதாக சா்வதேச பண நிதிய அறிக்கை கூறுகிறது

இவங்கை அதிபர் திரு எமத்ரிபால சிறிசேனா அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்தது அரசியல் சுட்டத்திற்கு விரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அதிபரின் முடிவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது ஏழு உறுப்பினர்கள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு நாடாளுமன்றத்தின் முழு கால அளவான நான்கரை ஆண்டுகள் நிறைவேறாத நிலையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது சாத்தியமற்றது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது

புதிதாக நியமிக்கப்பட்ட திரு ராஜபக்சே வின் அரசிற்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தேசிய விருது பெற்ற மலையாள திரைப்பட இயக்குனா் தோப்பில் அஜயன் நேற்று திருவனந்துரம் மருத்துவமனை ஒன்றில் காலமானாா்

அவரது பெரும்தச்சன் திரைப்படத்திற்கு இந்திராகாந்தி திரைப்பட விருதும் இப்படத்தின் இரண்டு அம்சங்களுக்கான கேரள அரசின் திரைப்பட விருதுகளும் வழங்கப்பட்டன

உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டி குறித்த செய்திகள்

அரையிறுதி போட்டிகள் நாளை புவனேஷ்வரில் நடைபெறுகின்றன

மற்றொரு காலிறுதியில் பெல்ஜியம் ஜெர்மனியை இதே கோல் கணக்கில் வென்றது